இந்தியாவிற்கு குறைந்த எண்ணிக்கையில் பெரிய அளவிலான வங்கிகளே தேவை என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜெட்லி கூறி உள்ளார்

மோடி தீவிரவாதத்தை உறுதியுடன் எதிர்க்க தருணம் வந்துவிட்டதையே புல்வாமா தாக்குதல் எடுத்துக் காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் இன்று புதுடெல்லியில் அர்ஜென்டினா அதிபர் திரு மாரிசியோ மேக்ரி யுடன் பிரதிநிதிகள் அளவில் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றார்

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று இரவு அர்ஜென்டினா அதிபருக்கு விருந்தளிக்கிறார் அர்ஜென்டினா அதிபர் நாளை புதுடெல்லியில் இருந்து மும்பை செல்கிறார் தீவிரவாதி ஜம்மு காஷ்மீரில் சிஆர்பிஎப் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய சதிகாரர்களில் ஒருவரான கம்ரான் என்னும் தீவிரவாதியை பாதுகாப்பு படையினர் இன்று புல்வாமா பகுதியில் என் கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் புல்வாமா அருகே தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த குடியிருப்பு பகுதியை இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்த போது ஏற்பட்ட மோதலில் ராணுவ அதிகாரி ஒருவர் உட்பட பாதுகாப்பு அதிகாரி நால்வர் உயிர் தியாகம் செய்ய நேரிட்டது என் கவுண்டர் நடைபெற்ற இடத்தில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மேலும் ஒரு தீவிரவாதி அதே பகுதியில் பதுங்கி இருக்கலாம் என கருதப்படுவதாகவும் பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தீவிரவாதியை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினரை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டி உள்ளார் தீவிரவாதிகளை வேரறுப்பதில் பாதுகாப்பு படையினர் மிகுந்த மனஉறுதியுடன் வெற்றிகரமான முறையில் செயல்பட்டு வருவதாக அவர் கூறி உள்ளார்

குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் புகழைப் பரப்புவதில் சிறந்த முறையில் செயல்பட்டவர்களுக்கான இந்த விருது மணிப்புரி நடன கலைஞர் ராஜ்குமார் சிங்காஜித் சிங் சிற்ப கலைஞர் ராம் வஞ்ஜி சுதார் ஆகியோருக்கும் வங்கதேசத்தைச் சேர்ந்த சாயாநாட் கலாச்சார அமைப்பிற்கும் வழங்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் அருண் ஜெட்லி இந்தியாவில் சாதாரண மக்களின் தேவைகளுக்கு உதவும் திறன்படைத்த பெரிய அளவிலான ஒருசில வங்கிகள் இருந்தால் போதுமானது என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜெட்லி கூறி உள்ளார் இன்று புதுடெல்லியில் ரிசர்வ் வங்கியின் மத்திய நிர்வாக குழு அதிகாரிகளுடன் பட்ஜெட்டிற்கு பிந்தைய ஆலோசனைகளில் ஈடுபட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வங்கிகள் எண்ணிக்கையில் குறைவாகவும் அளவில் பெரியதாகவும் இருந்தால் தான் வங்கிகளின் செயல்பாட்டுச் செலவு குறையும் என்றார்

ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் ரிசர்வ் வங்கியால் முக்கிய வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டதன் பலன்களை வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டியது மிக முக்கியம் என்றார்

ராஜ்நிவாஸ் சந்திப்பு புதுவை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று மாலை ராஜ்நிவாசில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியுடன் சந்திப்பு நடத்தி வருகிறார் முதலமைச்சருடன் அவரது அமைச்சரவை சகாக்களும் இதில் பங்கேற்றுள்ளனர் தலைமைச் செயலர் அனைத்து துறை செயலர்கள் துணை நிலை ஆளுநரின் சிறப்புச் செயலர் மற்றும் தனிச் செயலர் உள்ளிட்டவர்களும் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர் சந்திப்பை தலைமைச் செயலகத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை முன்னதாக முதலமைச்சர் விலக்கிக் கொண்டதைத் தொடர்ந்து இன்று மாலை ராஜ்நிவாசில் சந்திக்கலாம் என துணை நிலை ஆளுநர் இன்று காலை முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பினார்

கடிம் புதுவையில் காங்கிரஸ் மற்றும் தோழமைக் கட்சிகளின் தலைவர்கள் இன்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை திரும்ப அழைத்துக் கொள்ளக் கோரி குடியரசு தலைவருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

மக்கள் நலத் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டைப் போடும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி புதுவையில் இருந்து வெளியேற வேண்டும் என இப்போராட்டத்தின் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன

துணை நிலை ஆளுநருக்கு எதிரான புதுவை முதலமைச்சர் திகு நாராயணசாமியின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இன்று டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கேஜரிவால் துணை முதலமைச்சர் திரு மனீஷ் சிசோடியா மற்றும் ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று புதுச்சேரி வந்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு கேஜரிவால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அன்றாட நடவடிக்கைகளில் துணை நிலை ஆளுநர் தலையிடுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் அமைச்சரவையின் முடிவுகளை மதிப்பது ஜனநாயக கடமை என்றும் கூறினார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் துணை நிலை ஆளுநருக்கு அதுபோன்ற கவலைகள் இல்லை என்றும் குறிப்பிட்டார் துணை நிலை ஆளுநர் அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்வதும் உத்தரவுகளை பிறப்பிப்பதும் ஜனநாயகத்திற்கு ஏற்படும் அவமானம் என்றும் அவர் கூறினார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியுற்றதை திரு கேஜரிவால் சுட்டிக்காட்டி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கட்டுப்படுத்துவது விநோதமானது என்றார் மேலும் யூனியன் பிரதேசங்களுக்கான பிரச்சனைகளின் அடிப்படையில் தாம் ஆதரவு தெரிவிக்க வந்ததாகவும் இதற்கும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி ஜனநாயக மரபுகளை மதிக்காமல் செயல்படும் நிலையில் முதலமைச்சர் திரு நாராயணசாமியும் மக்களவை தேர்தலுக்கான அரசியல் ஆதாயத்தை கருத்தில் கொண்டே தொடர் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளதாக இவர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர்

சிபிஐ தேசியக் குழு உறுப்பினர் திரு நாராகலைநாதன் மற்றும் பல்வேறு மீனவ சங்க பிரதிநிதிகளும் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

பிரச்சனை குறித்து வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தையே அணுக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை ஆட்சேபித்து தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்திருந்தது உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சிவி சண்முகம் கூறி உள்ளார் ஆலை தொழிலாளர்களின் எதிர்காலம் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்